மழைக் காலத்தின்போது டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் ஏற்படாமல் இருக்க தகுந்த முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்ளாட்சித் துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக மாநில அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார் ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவ கல்லூரிகள் அமைக்க நிதி ஒதுக்கி மாநில அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது

இதில் கலந்துகொள்ள பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் பிரெஸ்சிலியா சென்றடைகிறார் இந்த மாநாட்டின்போது பிரதம் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் தலைவா்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்த உள்ளா் பிரிக்ஸ் வாத்தக கவுன்சில் கூட்டத்தில் கலந்துகொள்ளும் அவா் பிரிக்ஸ் நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டு புதிய மேம்பாட்டு வங்கி ஒன்றை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்த உள்ளார்

சீக்கிய மத குருக்களில் முதன்மையானவரான குருநானக் தேவ் ராமேஸ்வரத்திற்கு புனித யாத்திரை மேற்கொண்ட நினைவை போற்றும் வகையில் அங்கு மையம் ஒன்றை அமைக்க தமிழக அரசால் இடம் வழங்கப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறாா்

சீக்கிய மதம் நாடு மொழி மற்றும் இனப் பாகுபாடுகளை தாண்டி மனித இனத்திற்கு சிறந்த நெறிமுறைகளை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் வசிக்கும் சீக்கியர்கள் மாநில அரசிடம் விடுத்துள்ள கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அரசை தேடி மக்கள் என்ற நிலையை மாற்றி மக்களை தேடி அரசு என்ற சிறப்பாள நிலை தமிழகத்தில் உருவாகியுள்ளதாக வனத்துறை அமைச்சள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார்

பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்குளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார் தொலைநோக்கு பார்வையுடன் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் இத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடையும் வகையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பருவமழை காலத்தின்போது கிராமப்புற பகுதிகளில் டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் ஏற்படாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உள்ளாட்சித் துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று உள்ளாட்சி அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட்டுவரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தியபோது இதனைத் தெரிவித்த அவர் தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகளில் உள்ளாட்சித் துறை அதிகாரிகள் ககாதாரத் துறை அலுவலா்கள் மருத்துவ அலுவலா்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

தெருவிளக்கு மற்றும் குடிநீர் தொடர்பாக புகார்கள் வரும்போது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் முதியோா் உதவிதொகை பெறுவதற்கான ஆண்டு வருமான உச்சவரம்பு உயா்த்தப்பட்டதாலும் உதவிதொகை பெறுவதற்கு பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டதாலும் அதிக அளவிலான முதியோா் ஒய்வூதியம் பெற வகை செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு காமராஜ் கூறியிருக்கிறார் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர் மாளிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று கூறினார்

உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக மாநில அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட நான்கு இடங்களில் பூங்காக்களை திறந்து வைத்து அவர் பேசிய அவர் காற்றை மாசுப்படுத்தும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்

கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பொதுமக்களை அச்சுறத்திவரும் அரிசிராஜா என்றழைக்கப்படும் காட்டு யானையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினா் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக கும்கி யானை மற்றும் வேட்டைத்தடுப்பு காவலர்கள் ஐந்து இடங்களில் முகாம் அமைத்து யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினா் ஈடுபட்டுள்ளனா் இலங்கை தேர்தலில் வெற்றிபெற்றால் நாட்டின் பாதுகாப்பை உறுதிபடுத்த கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபா் தேர்தலில் போட்டியிடும் திரு சஜித் பிரேமதாசா கூறியிருக்கிறாா்

இதளிடையே அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இருவரி செய்திகள் ஸ்பெயினில் சோசலிஸ்டுகளும் இடதுசாரிகளும் இணைந்து கூட்டணி அரசு அமைக்க ஒப்புக்கொண்டுள்ளனா்

கஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு ஐம்மு கோட்டுப்பகுதியில் சண்டை நிறுத்ததை மீறி நேற்று பாகிஸ்தான் துருப்புகள் தாக்குதல் நடத்தின

கடலூரில் முதலமைச்சின் குறைத்தீர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் அடிப்படையில் ஆயிரத்து நான்கு பயனாளிகளுக்கு கமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிவான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு சம்பத் வழங்கினார்

விளையாட்டுச் செய்திகள் ஹாங்காங் ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவு முதல்கற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சமீர்வர்மா சாய்பிரணீத் கஷ்யப் எச் எஸ் பிரணாய் சவுரவ் வர்மா சாய்னா நேவால் மற்றும் பி வி சிந்து ஆகியோர் பங்கேற்கின்றனர்